தேர்வு குறித்தமனஅழுத்தத்தையும் அச்சத்தையும் போக்கும் வகையில் பிரதமர் திருநரேந்திரமோடிமாணவர்களிடையேகலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று இரவு ஏழு மணிக்குகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறுகிறது உலகசுகாதாரதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

வங்கிகவர்னர் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் மாணவா்கள் ஆசிரியா்கள் மற்றும் பெற்றோா்களுடன் பிரதமா் திருநரேந்திரமோடி இன்று இரவு ஏழு மணிக்குதேர்வு குறித்துகலந்துரையாடவுள்ளார்

தேர்வு காலத்தில் மனஅழுத்தம் ஏதுமில்லாமல் தேர்வுக்குதயார் செய்யவும் எழுதவும் தமதுகருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பிரதமர் இந்தநிகழ்ச்சியில் பகிர்ந்துகொள்வார்

உலகசுகாதாரதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

உலகசுகாதாரதினத்தையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளசெய்தியில் நமது புவிக்கோள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இரவு பகலாகபாடுபடுவோருக்குபாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார்

காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் இந்தகூட்டத்தில் ஒராண்டுகாலம் நடத்துவதற்குதிட்டமிடப்பட்டுள்ளநிகழ்ச்சிகள் குறித்துவிவாதிக்கப்படஉள்ளது மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா வும் இந்தகூட்டத்தில் பங்கேற்பாா்

வங்கிகளுக்கானரெப்போவிகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யாமல் நான்குசதவீதமாகவேநீடிக்கிறதுஎன இந்தியரிசா்வ் வங்கிகவா்னா் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளாா்

நோய் தொற்றுஅதிகித்துவரும் நிலையிலும் பொருளாதாரசெயல்பாடுகள் இயல்பாக இருக்கும் என்றுதிருசக்திகாந்ததாஸ் நம்பிக்கைதெரிவித்தார் இந்தநிதியாண்டுக்கானநாட்டின் ஒட்டுமொத்தஉள்நாட்டுஉற்பத்திவளா்ச்சி பத்து புள்ளிஐந்துசதவீதமாக இருக்கும் என்றுகணிக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

எட்டுகட்டங்களாகதேர்தல் நடைபெறும் மேற்குவங்க சட்டப்பேரவைக்கானநான்காம் கட்டவாக்குப்பதிவு வரும் பத்தாம் தேதிநடைபெறவுள்ளநிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாக்குசேகரிப்பில் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

நிறைவு நிகழ்ச்சியில் குடியரகதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கலந்தகொண்டுபேசுகையில் கதந்திரப் போராட்டவரலாற்றைமாற்றியமைத்ததிருப்புமுனை தண்டியாத்திரைஎன்றுகூறினார் வலிமையானமற்றும் தற்சார்புமிக்க இந்தியாவைஉருவாக்க இதுபோன்றநிகழ்ச்சிகள் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தளியார் வாகனங்களில் ஒட்டுநர் மட்டுமே இருந்தாலும் அவரும் முககவசம் அணிவதுகட்டாயம் எனதில்லிஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வீட்டில் உள்ளபோதும் இணைநோயோடு மூத்தகுடிமக்கள் இருக்கும்போது அங்கேயும் முககவசம் அணிவதைஊக்கப்படுத்தவேண்டுமென்றுநீதிபதிகருத்துதெரிவித்துள்ளார்

இந்தியா பெலாரஸ் இடையேயானமகளிர் கால்பந்தபோட்டியின் இரண்டாவதுநட்புறவு ஆட்டம் நாளைநடைபெறுகிறது முதல் போட்டியில் உஸ்பெக்கிஸ்தான் அணி இந்தியாவைஒருகோல் போட்டுவென்றது

குரேஷியாவில் நடைபெறும் சா்வதேசடென்னிஸ் போட்டியின் ஆடவா் இரட்டையா் பிரிவில் இந்தியாவின் புரவ்ராஜா ஆஸ்தியாவின் ட்ரிஸ்டான் சாமுவேல் இணை குரேஷிய இணையை இன்றுஎதிர்கொள்கிறது